திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார் கங்கையை புத்தயிருட்டும் திட்டத்தின் கீழ் உத்ரகாண்டில் ஆறு மெகா திட்டங்களை பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

ஆணையர் தலைமையிலான குழு பாட்னா சென்றுள்ளது

மற்றும் மருத்துவ நிபுணா் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாப்டியுள்ளார் உத்ரகாண்டில் பல்றே திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று உறுதிடட தெரிவித்தாா் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய்ப்பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நாட்டில் எந்த பகுதியிலும் விற்பளை செய்யலாம் என்ற குதந்திரம் அவர்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சட்டங்கள் மூலம் இடைத்தரகங்கள் வாயிலாக கிடைத்து வந்த கறப்புப் பணப்பழக்கம் தடைபடும் என்பதால் எதிர்க்கட்சியினர் ஆவேசப்படுவதாக அவர் குற்றம்சாட்டினார் விவசாயிகள் இளைஞர்கள் ரானுவ வீரர்கள் ஆகியோருக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தருவதில்லை என்றும் பிரதமர் கூறினார்

பாதுகாப்புப் படையினருக்கு நவீன கருவிகள் வாங்கப்படாமல் பல ஆண்டுகளாக இதற்கு முன்னா் இருந்த அரசு அமைதி காத்து வந்ததாகவும் தமது அரசு ரபேல் போர் விமானங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது பாதுகாப்புப் படையினருக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வேளாண்மை தொழிலாளர் மற்றம் சுகாதாரத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன்மூலம் தொழிலாளாகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் கங்கையை புத்துயிரூட்டும் திட்டத்தின் கீழ் உத்ரகாண்டில் ஆறு மெகா திட்டங்களை பிரதம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தாா்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் உத்ரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கும் கங்கை நதி மேற்குவங்க மாநிலத்தில் கடலில் கலக்கிறது

கங்கை நதியை புத்துயிரூட்டும் திட்டத்திற்கு தமது அரக முன்னுரிமை அளித்ததாகக் குறிப்பிட்டார் ஒரு மிகப்பெரிய நதியை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார்

நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்தை மத்திய நீர்வளத்துறை முழுவீச்சில் செபல்படுத்தி வருவதாகவும் இதன்மூலம் தற்போது ஒரு லட்சும் குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த ஓராண்டில் மட்டும் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணைய அதினரிகள் அடங்கிய குழு இன்று பாட்னா சென்றடைந்தது மூன்று நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் அவாகள் இன்று பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டனர் நாளை அனைத்துக் கட்சித் தவைலர்களுடன் தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை நடத்துகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருடனும் அவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர்

பின்னா் தோதல் ஆணைய குழுவினா் தில்லி திரும்புவதற்கு முன் அம்மாநில தலைமைச் செயலாளா் உள்துறை செயலாளா் காவல்துறை தலைவா் ஆகியோருடன் ஆலோசனை நடத்துகின்றனா்

குஜராத் மத்திய பிரதேஷ் உத்திரபிரதேஷ் ஜாக்கண்ட் கர்நாடகா ஷடிசா ஹரியானா சத்திஷ்கர் தெவங்கானா மற்றும் நகாலாந்து மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு நவம்பர் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் மாதம் பத்தாம் நடைபெறம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் நடத்துவது குறிதது எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலாளா்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளின் இடைத்தேர்தல் தொடர்பான அறிக்கை கிடைத்த பின் அது குறிதது முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து மனித உரிமை மீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது அத்துமீறி சுட்டவிரோதமாக அபரித்துள்ள இந்த பகுதிகளை பாகிஸ்தான் உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டுமென்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது

இந்த நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கோவிட் நல மையங்களின் செயல்பாடுகள் குறித்து அவ்வயப்போது அட்சியா்கள் ஆய்வு செய்ய வேண்மென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

ஊரடங்கு காரணமாக தொழில்துறையினா் விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார்

தில்லி மற்றும் அதனை கற்றியுள்ள பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக வரும் வியாழக்கிழமை ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குளிர்காலங்களில் தில்லி ஹரியானா ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பயிர் கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் மாகபாடுகள் குறித்து அய்வு செய்யப்பட்டு வருவதாகக் கூறினார்

வரும் வியாழக்கிமை நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த மாநிலங்களின் சுற்றுச்சூழல்துறை அமைச்சா்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொள்வாா் என்று திரு பிரகாஷ் ஜவடேக்கா் தெிவித்தாா் மத்திய உள்துறை இணை அமைச்ச் திரு கிஷன்ரெட்டி வடாக்கில் உள்ள லே பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பும் இண்டோ திகெ எல்லை பாதுகாப்பு காவல்படையினரை சந்தித்து பேசினார்

எல்லைப் பாதுகாப்புப் படையை நவீனமயமாக்குவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது